அளைவருக்கும் வழங்குவதற்கு தேவையான அளவு தடுப்பூசிகளை மத்திய அரசே கொள்முதல் செய்து அவற்றை மாநிலங்களுக்கு வழங்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டுள்ளார்

இந்த நிலையில் தடுப்பூசி உற்பத்தி நிறுவளங்கள் விலையை கணிசமான அளவு உயர்த்தி இருப்பது மாநிலங்களுக்கு பெரும் நிதி சுமையை ஏற்படுத்தும் என்று அவர் கூறியுள்ளார் எனவே அனைவருக்கும் தடுப்பூசி கமுகமாகவும் விரைவாகவும் கிடைக்கும் வகையில் அவற்றை இறக்குமதி செய்வது உள்ளிட்ட மாற்று வழிகளை மத்திய அரசு கண்டறிய வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்

எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ஆக்ஸிஜன் தேவையை கருத்தில் கொண்டு இந்த உற்பத்தி நீட்டிக்கப்படலாம் என கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது ஸ்டெர்லைட் ஆலையில் எக்காரணம் கொண்டும் தாமிரம் உட்பட எந்தவித உற்பத்தியையும் தொடங்கவோ இயக்கவோ அனுமதிக்கக்கூடாது என்றும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது ஆக்ஸிஜன் உற்பத்திக்கு மட்டும் மின்சாரம் வழங்கவும் அந்த நோக்கம் நிறைவேறிய பின்னர் மின் இணைப்பை துண்டிக்கவும் உற்பத்தி செய்யப்படும் ஆக்ஸிஜனில் தமிழகத்திற்கு முன்னுரிமை வழங்கவும் அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது ஆக்ஸிஜன் உற்பத்தியை கண்காணிக்க துத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கண்காணிப்புக் குழு அமைக்கவும் இந்தக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது

தற்போது மக்களை காப்பற்றுவதற்கு ஆக்சிஜன் தேவை என்ற நிலையில் ஸ்டெர்லைட் ஆலை ஆக்சிஜன் தயாரிக்க தானாக முன்வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இந்த கூட்டத்தில் துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அமைச்சர்கள் திமுக பிஜேபி காங்கிரஸ்பாமக தேமுதிக மற்றும் இடதுசாரி கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்தகொண்டனர்

தேஸ்வால் தெரிவித்துள்ளார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் நோயாளிகளுக்கு அனைத்து மருந்துகள் மற்றும் உணவுப் பொருட்கள் இலவசமாக அளிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் மருத்துவமனையை பார்வையிட்ட தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த மருத்துவமனையில் படுக்கை வசதிகள் மேலும் அதிகரிக்கப்படும் என்று தெரிவித்தார் இதனிடையே தில்லி முதலமைச்சரின் கோரிக்கையை ஏற்று தலைநகரில் உள்ள மருத்துவமனைகளில் அவசரகாலத் தேவைக்கு ஆக்ஸிஜன் சப்ளை செய்ய ஹிமாச்சலப் பிரதேச அரசு முன்வந்துள்ளது அம்மாநில முதலமைச்சர் திரு ஜெய்ராம் தாக்கூர் தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இந்த இடர்பாட்டுக் காலத்தில் தில்லி அரசுக்குத் தேவையான உதவிகளை ஹிமாச்சலப் பிரதேசம் வழங்கும் என்றும் தெரிவித்துள்ளார்

இதன்படி திரையரங்குகள் உடற்பயிற்சிக் கூடங்கள் கேளிக்கை விடுதிகள் மற்றம் மதுபான அரங்குகள் கூட்டரங்குகள் உள்ளிட்ட பொது மக்கள் அதிகம் கூடும் இடங்கள் செயல்படவில்லை பெரிய கடைகள் வணிக வளாகங்களும் இயங்கவில்லை மளிகை காய்கறிகள் மற்றும் இதர கடைகள் கோவிட் நெறிமுறைகளை பின்பற்றி வழக்கம் போல் செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது சென்னை உட்பட அனைத்து மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளில் அழகு நிலையங்கள் சலூன்கள் இயங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது உனாவகங்கள் மற்றம் கேவீர் கடைகளில் பார்சல் சேவைக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது வழிபாட்டுத் தலங்களில் பொதுமக்களுக்கான அனுமதி ரத்து செய்யப்பட்டுள்ளது

இன்று பெங்களூருவில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்திற்குப்பின் இதனை அறிவித்த முதலமைச்சர் திரு எடியூரப்பா முழு ஊரடங்கின்போது காலை ஆறு மணி முதல் காலை பத்து மணி வரை அத்தியாவசிய சேவைகள் அனுமதிக்கப்படுவதாகத் தெரிவித்தார் காய்கறி கடைகள் காலை நேரத்தில் மட்டும் செயல்படலாம் என்றும் அவர் கூறினார் பெங்களூருவில் பொதபோக்குவரத்து மற்றும் மெட்ரோ ரயில் சேவை நிறத்தப்படும் என்றும் முதலமைச்சர் திரு எடியூரப்பா தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஜப்பான் பிரதமர் திரு

இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட்டது குறிப்பிட்ட துறைகளில் தொழிலாளர்களுக்கு திறன் மேம்பாட்டுத் திட்டத்தை விரைந்து கொண்டு வருவதற்கான முயற்சிகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது மும்பை அகமதாபாத் அதிவிரைவு ரயில் சேவை திட்டம் இந்தியா ஜப்பான் ஒத்தழைப்பிற்கு சான்றாக விளங்குவதாகவும் இதனை விரைவில் நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் திருப்திகரமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது

வாக்கு எண்ணிக்கையில் ஈடுபடும் அலுவலர்கள் மற்றம் முகவர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார்

தமிழகசட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாள் மற்றும் அதற்கு முந்தைய நாள் மாநிலத்தில் முழு ஊரடங்கை அறிவிக்கலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது வாக்கு எண்ணிக்கையின் போது மக்கள் கூடுவதை தவிர்க்கும் வகையில் ஊரடங்கை அமல்படுத்த வேண்டும் என பரிந்துரைப்பதாகவும் இதற்கான அறிவிப்பை நாளை மறநாள் வெளியிடலாம் என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது